மேக் இன் இந்தியா திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு துறையில் புதிய செயல்திட்டம் முதன் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது

பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆவோசகர் டாக்டர் ஜி சத்தீஸ்ரெட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டள்ளார் இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் ரெட்டி பாதுகாப்பு ஆராய்க்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் செயலாளராகவும் பொறுப்பு வகிப்பார் இவரது பதவி காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பாக வரும் திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் இக்கூட்டத்தில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்துகளை தெரிவிக்குமாறு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தலை துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவது வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் ஆகியவை தொடர்பான கருத்துக்களை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது இக்கூட்டத்தில் தேர்தல் செலவுகளுக்கான உச்சவரம்பு அரசியல் கட்சிகளின் செலவு தொகையை வரையறை செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யா நாத் விமான மூலம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிகாரிகளின் விடுப்பு ரத்து சுசய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மீட்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காக்ரா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இளம் மருத்துவர்கள் உவகையுடன் சிகிச்சை அளிப்பதை இலாக்காக கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில் முதலாவாது பட்டமளிப்பு கலந்து கொண்டு உரையாற்றியஅவர் இதனை தெரிவித்தார்

வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுனர் திரு கணேஷிலால் மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திரா பிரதான் திரு ஜே பி நட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி படிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் பாட்னா பல்கலைகழகத்தின் நூற்றாண்டு விழாவில் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் வெளிநாடுகளில் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய மாணவர்களை தாய்நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்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

பிரதமரின் இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைகாட்சியிலும் ஒலிபரப்பாகும் பிரதமா் அலுவலகம் தகவல் ஒலிப்பரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூா்தா்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் இணைதளத்திலும் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது ஜிளம்ஆர் கிருஷ்ணகிரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு முதலசைமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

தமிழகத்தில் வட மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அமைக்கப்படவுள்ள கிருஷ்ணகிரி சிறப்பு முதலீட்டு மண்டலத்தில் உலகத்தரமான சாலைகள் மழைநீர் வடிகால் வசதி நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் மின்வசதி மற்றம் இணையதள வசதி போன்றவை அப்பகுதியில் சுற்றச்சூழலுக்கு ஏற்றவாறு உருவாக்கித் தரப்படும் என்று இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளை இந்தப் பொருளாதார மண்டலம் பெற்றுத் தரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

கேரளாவில் அறுவடை திருநாளாம் ஒணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அதிலிருந்து மீண்டு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்துவதாக ஒணம் பண்டிகை அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் ஒணம் பண்டிகை நாட்டின் அமைதி வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வலிமையை ஓணம் பண்டிகை அளிக்கும் என்று கூறியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அம்மாநில மக்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்பதாக பிரதமர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்றிரவு கண்ணிவெடி வெடித்ததில் பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்

இச்சம்பவத்தில் படுகாயம் அடைந்த வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவர் கூறினார்

ரக்ஷாபந்தன் விழா நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி அமர்நாத் குகை கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது

அருணாச்சவப் பிரதேச மாநிலத்தின் சுட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் திங்கட் கிழமை தொடங்குகிறது இதனையடுத்து இட்டாநகரில் அம்மாநில தலைமை செயலாளர் திரு சத்யகோபால் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு துறை செயலர்கள் மற்றும் ஆணையர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தொடரின்போது பணியாளர் தேர்வு வாரியம் அமைப்பதற்கான மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூவம் சி பிரிவு பணியாளர்களை தேர்வு செய்வது என்று மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் மாநிலத்தில் உள்ள பல்வேறு துறைகள் பணியாளர்கள் குறித்த விளம்பரங்களை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சத்யகோபால் கூறினார் முன்னதாக மாநில பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது

ஸ்குவாஷ் போட்டியில் தீபிகா பலிகல் ஜோஸ்னா சின்னப்பா சௌரவ் கோஷல் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளனர் ஆடவர் உயரம் தாண்டுதலில் சேத்தன் சுப்ரமணியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து சாய்னாநேவால் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்